உரைகள் குறித்த நூலை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று சென்னையில் வெளியிடுகிறார்

காங்கிரஸ் கட்சியின் இடைக்காலத் தலைவராக திருமதி சோனியாகாந்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார்

நிர்மலா சீதாராமன் நேரில் ஆய்வு செய்துள்ளார்

நீலகிரி மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி போர்ட் ஆப் ஸ்பெயின் நகரில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கடந்த இரண்டாண்டு காலத்தில் ஆற்றிய உரைகள் மற்றும் அவரது வெளிநாட்டுப் பயணங்கள் குறித்த நூலை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா சென்னையில் இன்று வெளியிடுகிறார்

பல்வேறு வெளிநாடுகளில் அவர் மேற்கொண்ட பயண விவரங்களும் மாநிலங்களவைத் தலைவராக அவர் ஆற்றி வரும் சாதனைகள் மற்றும் அவையின் செயல் திறனை உயர்த்த மேற்கொண்ட முன் முயற்சிகளும் இந்த நூலில் இடம் பெற்றுள்ளன சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் நாடு முழுவதும் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துவரும் நிலையில் மழைநீரை சேமிக்க வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் விவசாயிகளுக்கான நேரடி மானிய திட்டத்தை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் மழைநீர் சேகரிப்பை மக்கள் இயக்கமாக மேற்கொள்ள வேண்டும் என்றார் நிலத்தடி நீரை பாதுகாக்க விவசாயிகள் பாரம்பரிய முறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் வேளாண் துறையில் கட்டமைப்பு மாற்றம் செய்ய வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்ட திரு வெங்கய்ய நாயுடு இந்தப் பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டிடம் தேவை என்ற கருத்து நிலவி வருகிறது என்றார் இதுதொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை அறிய பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போதைய நாடாளுமன்றக் கட்டடமும் நவீனப்படுத்தப்படும் என்றும் திரு ஒம் பிர்வா குறிப்பிட்டார் பெட்ரோலிய இறக்குமதியைக் கட்டுப்படுத்தி நீடித்த எரிசக்தி கிடைப்பதை உறுதி செய்ய ஏதுவாக உயிரி எரிபொருட்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார் உலக உயிரி எரிபொருள் தினத்தையொட்டி புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் எத்தனால் டூ ஜி எத்தனால் உயிரி எரிவாயு மற்றும் உயிரி டீசல் உள்ளிட்ட உயிரி எரிபொருட்களை முழுஅளவில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெய்களிலிருந்து உயிரி டீசல் தயாரிப்பதே இந்த ஆண்டு உயிரி எரிபொருள் தினத்தின் மையக்கருத்து என்றும் அமைச்சர் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் இடைக்காலத் தலைவராக திருமதி சோனியாகாந்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் புதுதில்லியில் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால் மற்றும் செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீப் சுர்ஜேவாலா ஆகியோர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூடி புதிய தலைவரை தேர்வு செய்யும் வரை திருமதி சோனியாகாந்தி தலைவராக நீடிப்பார் என்று தெரிவித்தனர் மேலும் இதுவரை தலைவராக இருந்த திரு ராகுல்காந்தியின் ராஜினாமாவை கட்சியின் காரியக் கமிட்டி ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் கர்நாடகாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பெலகாவி மற்றும் பாகல்கோட் மாவட்டங்களை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் பெலகாவியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு காப்பீட்டு நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்படும் என்றார் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி இழப்பீட்டுத் தொகையை முடிவு செய்ய அறிவுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இதனிடையே கர்நாடக மாநிலத்தில் தாலூகாக்கள் வெள்ளம் பாதித்த பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன

ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக ஏராளமான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த சில தினங்களாக மூடப்பட்டிருந்த கொச்சி விமான நிலையம் இன்று நண்பகல் முதல் செயல்படத் தொடங்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன

மருத்துவ சிகிச்சைக்காக கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்

தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையத்ததால் நேற்று நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த பொறியியல் பணிக்கான போட்டித் தேர்வுகள் மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்வாணைய உறுப்பினர் திரு கிருஷ்ணகுமார் தெரிவித்துள்ளார்

திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து

ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் பாட வாரியாக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய இடங்களில் இவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு தேர்வுக்கான அட்டவணை அடுத்த மாதம் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆசிரியர் பணிகளுக்கான தேர்வுகள் இளி ஆன்லைன் மூலம் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நொய்யலாற்றில் சாயக் கழிவுகளை வெளியேற்றும் ஆலைகளை உடனடியாக மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கே சி கருப்பண்ணன் எச்சரித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானியில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கியபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழை வெள்ளம் காரணமாகவே நொய்யல் ஆற்றில் நுரை பொங்கி வருவதாகக் கூறினார் சாக்கடை கழிவுகளே இதற்குக் காரணம் என்றும் சாயக்கழிவு காரணம் அல்ல என்றும் குறிப்பிட்டார்

நிகழ்ச்சியில் பேசிய அவர் மழை வளம் காக்க மரங்களை அதிக அளவில் நடவேண்டும் என கேட்டுக் கொண்டார்

அதுவரை ஜம்மு கஷ்மீர் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இருவரிச்செய்திகள் அணுஆயுதப் பிரச்னை குறித்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க வடகொரிய அதிபர் திரு கிம் ஜாங் உன் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் ஏமன் நாட்டில் நடைபெற்ற புரட்சியில் ஏடன் நகரில் உள்ள அதிபர் மாளிகையை கைப்பற்றியிருப்பதாக கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர் லிபியாவின் பெங்காசி நகரில் நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பில் ஐ நா அதிகாரிகள் இருவர் உயிரிழந்தனர்

இந்திய கலாச்சாரம் மற்றும் பராம்பரிய இசையை பாதுகாப்பதில் அகில இந்திய வானொலியும் தூர்தர்ஷனும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரஸார் பாரதியின் தலைவர் திரு ஏ சுசூர்ய பிரகாஷ் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை நாமக்கல் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஜல்சக்தி அபியான் திட்டப் பணிகளை மத்திய அரசு அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்துள்ளனர் விளையாட்டுச்செய்திகள் நாட்டின் அனைத்துப் பகுதிகளிலும் உள்ள சிறந்த விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு இந்த ஆண்டு முதல் ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி போர்ட் ஆப் ஸ்பெயின் நகரில் இன்று நடைபெறுகிறது